நரேந்திர மோடி கூறியுள்ளார் சுய சார்பை எட்டுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளில் பெண்கள் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி தலைமையில் மெய்நிகர் முறையில் முதல்முறையாகக் கூடி ஆயத்தப் பணிகள் குறித்து விவாதித்தது

நரேந்திர மோடி கூறினார்

விடுதலைப் போராட்டத்தின் பெருமைகளை பிரதிபலிப்பதாகவும் விடுதலைப் போராட்ட வீரர்களைப் போற்றுவதாகவும் கொண்டாட்டங்கள் அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சுய சார்பை எட்டுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி இன்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் பெண்களிடையே தொழில் முனைவை ஊக்குவிக்க மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தின் தோடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பூ வேலைபாடுகள் நிறைந்த சால்வை ஒன்றை டிரைப்ஸ் இண்டியா நிறுவனத்திடம் இருந்து இன்று தாம் வாங்கியிருப்பதாகவும் பழங்குடி மக்களின் கைவண்ணம் அற்புதமானது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் வீரம் கருணை மற்றும் படைப்புத் திறனுக்கு மறுபெயராகவேத் திகழும் நாகர் இன கலாச்சாரம் குறித்து இந்தியா பெருமை கொள்வதாகவும் நாகாலாந்தில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய சால்வை ஒன்றையும் தாம் வாங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியப் பெண்களின் பல்வேறு சாதனைகள் குறித்து நாடு பெருமிதம் அடைவதாகவும் பெண்களின் தளர்வறியா விடாமுயற்சி தாம் தலை வணங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் பல்வேறு துறைகளில் பெண்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்த அரசுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு மிகப் பெரிய கவுரவம் என்றும் அவர் கூறியுள்ளார்

எரிபொருள் விலை உயர்வு பிரச்சனை குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பிய கோரிக்கைக்கு அனுமதி மறுத்துவிட்டதால் அவையில் அமளி ஏற்பட்டது

இத்திட்டங்களால் நிதி ரீதியில் பெண்களின் அதிகாரப் பங்கேற்பு மேம்பட்டுள்ளதாகவும் பெண்கள் தங்களின் தொழில் முனைவுக் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள வழி ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது

மாநிலங்களவையில் இன்றைய அலுவல்கள் ஒத்தி வைக்கப்படும் முன்பாக இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது கொரோனா நிலவரங்கள் காரணமாக நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தில் இதுவரை மாநிலங்களவையின் அமர்வுகள் காலையிலும் மக்களவையின் அமர்வுகள் மாலையிலும் நடத்தப்பட்டு வந்தன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்தின் துணைவியார் திருமதி சவீதா கோவிந்த் இன்று புதுடில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் மத்திய அரசின் முன்னாள் சுகாதாரத் துறை செயலர் டாக்டர் பிரிதி சூடனும் இன்று புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் இதனால் தகுதியுள்ள அனைவரும் முன்கூட்டியே பதிவு பெற்று தடுப்பூசி போட்டுக் கொள்வதை ஊக்குவிக்க ஏதுவாகும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கும் வங்க தேசத்திற்கும் இடையில் ஃபெனி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள மைத்ரி சேது பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியின் போது திரிபுரா மாநிலத்திற்கான வேறு பல திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் திமுக விற்கும் மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளது

இன்னொரு புறம் அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக உடனான தொகுதிப் பங்கீட்டை இறுதி செய்வதில் தேக்கநிலை நீடிக்கிறது

புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே நாளை அல்லது நாளை மறுநாள் தொகுதிப் பங்கீடு இறுதியாகும் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

இன்றைய பேச்சுவார்த்தை விவரங்களை காங்கிரஸ் மேலிடப் பார்வையாளர் திரு தினேஷ் குண்டுராவிடம் தாங்கள் தெரிவித்து இருப்பதாகவும் திரு குண்டுராவ் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலினை சந்தித்துப் பேசுவார் என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் பாரதீய ஜனதாவில் சேர்ந்ததற்கு மிரட்டலே காரணம் என்றும் வேறு சிலர் கட்டாயம் காரணமாக என்ஆர் காங்கிரசில் சேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் புதுச்சேரியில் பாரதீய ஜனதாவிற்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் இடையே பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்குப் பின்னரும் கூட்டணி பற்றிய என்ஆர் காங்கிரசின் முடிவு இதுவரை வெளியாகவில்லை கூட்டணி தொடர்பாக என்ஆர் காங்கிரசுக்கு நெருக்குதல் கொடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் நலன் கருதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி நல்ல முடிவு எடுப்பார் என தாங்கள் நம்புவதாகவும் மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார் இதற்கிடையே புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் திரு தன்ராஜ் இன்று புதுச்சேரியில் பிஜேபி மேலிடப் பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானாவை சந்தித்து தொகுதிப் பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்

பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்துள்ளது பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் பாலியல் பலாத்கார குற்றங்களை காலக்கெடு அடிப்படையில் விசாரித்து முடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு எடுத்துக் கூற உள்துறை அமைச்சகத்தில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது பாலியல் பலாத்கார குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சட்ட திருத்தங்கள் அனைத்து நிலைகளிலும் திறம்பட்ட முறையில் அமல் செய்யப்படுவதை கண்காணித்து உறுதிப்படுத்த தகவல் தொழில்நுட்ப அடிப்படையில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த நிர்பயா நிதி மூலம் மேற்கொள்ளப்படும் திட்டங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் துரிதப்படுத்தி வருகிறது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் சுய சார்பை எட்டுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளில் பெண்கள் பங்கு ழுக்கியமானது என்று பிரதமர் கூறியுள்ளார்